பாதைதிட்டங்களைபிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுநாட்டுக்குஅர்ப்பணித்தார் சென்னைசென்ட்ரல் ரயில் நிலையத்திற்குளம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் என்றுபிரதமர் அறிவித்தார்

ஜவுளிக் கொள்கையைமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமி இன்றுவெளியிட்டார்

உள்ளதுஎன்றுதமிழகதலைமைதேர்தல் அதிகாரிதிருசத்யபிரதாசாஹூ தெரிவித்துள்ளார்

இனிவிரிவானசெய்திகள் சென்னைவண்டலூரைஅடுத்தகிளாம்பாக்கத்தில் தமிழகத்தின் பல்வேறபகுதிகளுக்கானவளர்ச்சித் திட்டங்களைபிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுதொடங்கிவைத்தார்

தமிழகத்தில் இருந்து புறப்படுகின்றமற்றும் தமிழகத்திற்குவருகின்றவிமானங்களில் இனிதமிழ் மொழியிலேயேஅறிவிப்பு வெளியிடமுடிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார் வளர்ச்சிக்குமுன்னாள் தமிழகத்தின் முதலமைச்சர் கண்டதாகவும் அவற்றைநிறைவேற்றும் வகையில் தம்மால் இன்றுதொங்கிவைக்கப்பட்டஎன்னூர் துறைமுகமுனையத்தில் திரவளரிவாயு கிடங்கு திட்டம் விக்ரவாண்டி தஞ்சாவூர் நெடுஞ்சாலைத் திட்டம் ஈரோடு திருச்சி சேலம் திண்டுக்கல் ரயில் பாதைகள் மின்மயதிட்டம் ஆகியவை இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

இந்திய திபேத் எல்லைப் பாதுகாப்பு படைப் பிரிவுக்குதேர்வு செய்யப்படுவோருக்கானபயிற்சிமையம் சிவகங்கை மாவட்டம் இலுப்பைக்குடியில் இன்றுதிறந்துவைக்கப்பட்டது

மத்தியஉள்துறை இணைஅமைச்சர்கள் திருஹன்ஸ்ராஜ் கங்காராம் அஹிர் திருகிரண் ரிஜிஜூ ஆகியோரும் உடனிருந்தனர் இலுப்பைக்குடிநிகழ்ச்சியில் மாநிலஅமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் பங்கேற்றார் கைத்தறி விசைத்தறி பின்னவாடைமற்றும் ஆயத்த ஆடை தொழில்களைஊக்கப்படுத்த புதியஒருங்கிணைந்த ஜவுளிக்கொள்கையைமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி இன்றுவெளியிட்டார் இதனைமாநிலகைத்தறிமற்றும் துணி நூல் துறைஅமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் பெற்றுக்கொண்டார்

நாட்டிலேயேமுதன்முறையாககைப்பேசி மூலம் மகளிர் கபஉதவிக் குழு உறுப்பினர்கள் அரசின் திட்டங்களைஉடவுக்குடன் அறிந்துக்கொள்ளும் வகையில் அம்மாசமுதாயவானொலிசேவை இன்றதொடங்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி இதனைதொடங்கிவைத்தார்

தொழில் துறைஅமைச்சருடன் தமிழ் வளர்ச்சித் துறைஅமைச்சர் திருபாண்டியராஜனும் ஆய்வு மேற்கொண்டார்

சென்னைடுமந்துரார் தோட்டத்தில் உள்ளஅரசுபன்நோக்குஅரசுமருத்துவமனையில் இன்றுசெவிலியர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்றவிழாவில் ஃபிளான்ஸ் நைட்டிங்கேல் உருவப்படத்தைதிறந்துவைத்துஅவர் உரையாற்றினார் மக்களின் நல்வாழ்வுக்காகஅர்ப்பணிப்பு உணர்வுடன் சேவைசெய்துவரும் செவிலியர்களைஅமைச்சர் பாராட்டினார் மக்களவைதேர்தல் தேதிகுறித்தஅறிவிப்பு அடுத்தசிலதினங்களுக்குள் வெளியாகவாய்ப்பு உள்ளதாகதமிழகதலைமைதேர்தல் அதிகாரிதிரு சத்யபிரதாசாஹூ கூறியுள்ளார் இந்தியவானொலிமற்றும் தூர்தர்ஷனின் பகுதிநேரசெய்தியாளர்களுக்கானபயிலரங்கை அகில இன்றுசென்னயில் தொடங்கிவைத்துஅவர் பேசினார்

இந்தியவானொலிமற்றும் தூர்தர்ஷன் நடுநிலையோடுசெய்திகளைவெளியிட்டுவருவதாகவும் அகில அவர் தெரிவித்தார்

இந்தநிகழ்ச்சியில் யாருக்குவாக்களித்தோம் என்பதைஅறிந்தகொள்ளும் வசதியுடன் கூடிய மின்னணுவாக்குப்பதிவு இயந்திரங்களின் பயன்பாடுகுறித்தசெய்முறைவிளக்கம் அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியதிரு சத்யபிரதசாஹூ தேர்தல் தேதிஅறிவிக்கப்பட்டபின்னர் தான் நடத்தைநெறிமுறைகள் அமலுக்குவருவதாகவும் அதுவரைஅரசுதிட்டங்களைதொடர்ந்துசெயல்படுத்துவதில் தவறில்லைஎன்றும் கூறினார் தேர்தல் தேதிஅறிவிக்கப்பட்டபின்னரும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் கூறினார்

பெரம்பலூர் வருவாய் கோட்டஅளவில் பொதுமக்கள் தங்களின் குறைகளைதெரிவிக்கசிறப்பு குறைதீர்க்கும் நாள் மற்றும் ஆய்வுக்கூட்டம் பெரம்பலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நாளைநடைபெறஉள்ளது

விளையாட்டுச்செய்தி இங்கிலாந்துடுபள் பேட்மின்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய் பிரனீத் காலிறுதிக்குமுந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளார் இன்றுநடைபெற்றஆட்டத்தில் பிரனீத்

மகளிர் ஒற்றையர் பிரிவில் பிவிசிந்துதோல்விஅடைந்தார்